குடிமக்கள் நலனை கருத்தில் கொண்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பி வேலுமணி தெரிவித்துள்ளார்

என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஏழை மக்கள் மூத்த குடிமக்கள் நலனை கருத்தில் கொண்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் நேற்றைய அமைச்சரவை கூட்டம் குறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எந்தவித பிரச்சினைகளையும் எதிர்கொள்ளாமல் எளிதாக கடனுதவி பெறும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மீன்வளத்துறைக்கான அரசின் அறிவிப்புகள் அத்துறையில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதோடு புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடுமையாக உழைக்கும் மீனவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் சுயசா்பு இந்தியா திட்டத்தின்கீழ்உணவுப் பதப்படுத்துதல் தொழிலில் ஈடுபட்டுள்ள மிகச்சிநிய நிறுவனங்களுக்கு அரசு அளித்துள்ள ஊக்கம் அத்துறைக்கு அந்நிறுவனங்களின் பங்களிப்பை கணிசமாக அதிகரிக்க செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு அவசரகால உத்தரவாத கடன் உதவி வழங்கும் திட்டத்திற்காக மூன்று வட்சும் கோடி ரூபாய் ஒதுக்குவதற்கும் இடம்பெயாந்த தொழிலாளர்களுக்குஇலவச உணவு வழங்கும் திட்டம் உட்பட பல்வேறு முடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது பிரதம் திரு

ஹர்ஷ்வா்தன் கூறியுள்ளார் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்ற அணிசேரா நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர்நோய்த்தொற்றை எதிர்த்து ஒவ்வொரு நாடும் முன் எப்போதும் இல்லாத சவால்களை சந்தித்து வருவதாக கூறினார் அதேநேரத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த சவால்களை தனித்து ஒரு நாடு மட்டுமல்ல அனைத்து நாடுகளும் கூட்டாக செயல்படுவதன் மூலமே வெற்றிகரமான எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இது தொடர்பாக மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா மாநில அரசுகளின் தலைமைச் செயல்குளக்கு கடிதம் எழுதியுள்ளார் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கக்கூடாது மாணவர்களை தேர்வு உள்ளிட்ட ஐந்து மையத்திற்கு அழைத்துவர சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பது நிபந்தனைகளுடன் இந்த தளர்வு அளிக்கப்படுவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே இந்த ரயில்களில் பயணிக்க முடியும் பயணிகள் ஏசி வசதி அல்லாத பெட்டிகளில் பயணம் செய்யலாம் முன்பதிவு செய்யாதவர்கள் ரயிலில் பயணிக்க முடியாது இந்த சிறப்பு ரயில்களில் நான்கு வகை மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பதினொரு வகையிலான நோயாளிகள் பயணிக்கலாம்

விமான நிலையங்கள் இருக்குமாறு தயாராக அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார் இவர்கள் நாளை மறுநாள் முதல் களப்பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த பணியில் ஈடுபடும் தன்னாா்வ தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் தகுந்த பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி தங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு கவனமாக பணியாற்ற வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் பொதுமக்களுடன் களப்பணியாளர்கள் தொடர்பில் இருந்து நோய்த்தொற்று தொடர்பான ஆரம்ப அறிகுறிகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சைக்காக அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் ஈழுவா மற்றும் தியா சமுதாய மக்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழ் வழங்கக்கோரும் முறையீடு தொடர்பாக ஆராய்ந்து அரசுக்கு அறிக்கை அளிக்க நான்கு பேர் கொண்ட குழு ஒன்றை தமிழக அரசு நியமித்துள்ளது

அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் சென்னையில் உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபின நல இயக்குந் அலுவலகத்தில் தபால் மூலமாகவும் இந்த முறையீடுகளை அனுப்பலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது

இந்த குழுவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம் பெற்றுள்ளனா்

ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார் இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு திரு உதயச்சந்திரன் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு திரு பாஸ்கரன் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு திரு சுப்பிரமணியன் ஆகிய ஐ

இதனிடையே மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் வெளிநாமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழக தொழிலாளா்களை அழைத்துவர மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார்

சண்முகராஜ் தெரிவித்தார் தூத்துக்குடியில் நலவாரியங்களில் பதிவு செய்துள்ளவா்களுக்கு அதற்கான நிவாரண தொகையை வழங்கும் பணியில் அஞ்சலகங்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன ஊரடங்கு காலத்தில் வங்கிகளுக்கு செல்ல முடியாத நிலையில் அஞ்சலகங்கள் பெரிதும் உதவுவதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்

ஆனால் நோய்த்தொற்று உள்ளதால் தேர்தலை ஒத்தி வைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் கோரிக்கை விடுத்தன

வங்கக்கடலில் உருவான அம்பன் புயல் மேற்குவங்கம் பங்ளாதேஷ் இடையே நேற்று மாலை கரையை கடந்தது இருப்பினும் மீனவர்கள் இன்றும்நாளையும் வங்கக்கடலில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கேட்டுக் கொண்டாா்

ஷாகின் ரஜா உயிரிழந்தார் மாநிலங்களுக்கிடையோன ரயில் போக்குவரத்தை அனுமதிக்கப் போவதாக கா்நாடக மாநில அரசு அறிவித்துள்ளது இந்தியாவின் எல்லையை மறுவரையறை செய்து நேபாள அரசு வெளியிட்ட வரைபடத்திற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது

திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட கடையம் வனச்சரகப் பகுதியில் உடும்புகளை வேட்டையாடிய நான்கு பேரை வனத்துறையினா் கைது காவல் துறையினாடம் ஒப்படைத்தனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவிருந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது